மாநிலங்களவையில் வெளியுறவு அமைச்சள் திரு ஜெய்சங்கள் விளக்கம் அளித்துள்ளாா்

கர்நாடக சட்டப்பேரவைக் கூட்டம் நேற்று இரவு விவாதத்திற்கு பின்னர் இன்று மீண்டும் தொடங்கியது

தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது

காமன்வெல்த் சாமியன்ஷிப் போட்டிகளில் இந்தியா தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது

இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தான் தொடர்புடைய அனைத்து விவகாரங்களிலும் இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலமாகவே தீர்வுகாண இந்தியா விரும்புவதாகவும் இதில் உறுதியாக இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்த அவர் ஜம்மு கஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்து வைக்குமாறு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுக்கவில்லை என்று கூறினார் இந்தியாவும் பாகிஸ்தானும் இருதரப்பு ஆலோசனைகள் மூலமாகவே அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வுகாண விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டுமென்றும் அதற்குப் பின்னர் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆனந்த் சாமா கஷ்மீர் விவகாரத்தில் இந்திய தரப்பிலிருந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாக கூறப்படும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்தாா் இது குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் வெளியுறவுத்துறை கூறுவதை ஏற்றுக் கொள்வதற்கில்லை என்றும் பிரதமர் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டுமென்றும் இந்திய கம்யுனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு டி ராஜா வலியுறுத்தினார்

கூட்டம் தொடங்கியதும் ஆளும் மதசாள்பற்ற ஜனதாதள் காங்கிரஸ் கூட்டணியைச் சேர்ந்த உறுப்பினா்கள் அவையில் இல்லாததது சட்டப்பேரவைத் தலைவரை அவமதிக்கும் செயலாகும் என்று பிஜேபி உறுப்பினா்கள் அவையில் குரல் எழுப்பினா் அரை மணி நேரத்திற்குப் பின்னர் காங்கிரஸ் உறுப்பினர் திரு யு டி காதர் நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான விவாதத்தை தொடங்கினார் இன்றைய விவாதம் மாலை நான்கு மணிக்குள் நிறைவுபெற வேண்டுமென்று பேரவைத் தலைவர் திரு ரமேஷ்குமார் நேற்று தெரிவித்தார் விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு குமாரசாமி இன்று பதிலளிப்பார் என்றும் மாலை ஆறு மணி வாக்கில் வாக்கெடுப்பு நடைபெறும் என்றும் அவர் கூறினார் காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் திரு சித்தராமையா பேரவைத் தலைவரிடம் அதிருப்தி உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வது குறித்து கடிதம் அளித்துள்ளார் இதன் பின்னணயில் அதிருப்தி உறுப்பினர்கள் தங்கள் சார்பாக ஆஜராவதற்கு வழக்கறிஞர்களை அனுப்பி வைத்துள்ளனர் இதனிடையே நம்பிக்கை வாக்கெடுப்பை இன்றே நடத்த வேண்டுமென்று இரண்டு சுயேச்சை உறுப்பினர்கள் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது மூத்த வழக்கறிஞத் திரு முகுல் ரோகத்ஹி சுயேச்சை உறுப்பினர்களின் சார்பில் ஆஜராகிறார்

இந்த சோதனையின்போது பண வரிவர்த்தனை தொடர்பாக ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

இந்த காலத்தில் சுகாதாரத்துறையில் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன

நாடாளுமன்றத்தில் மருத்துவ கவுன்சில் திருத்தச் சட்டம் நேற்று நிறைவேற்றப்பட்டது நாடு முழுவதும் தரமான மருத்துவக் கல்வி வழங்கவும் மருத்துவத் துறையில் வெளிப்படை தன்மையை அதிகரிக்கவும் இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது கால்நடைகளுக்கு ஏற்படும் கோமாரி நோய்த் தடுப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது

மின்னல் தாக்குதல் பாம்புகடி சுவர் இடிந்து விழுந்தது போன்ற சும்பவங்களிர் இந்த உயிழப்புகள் ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் மாநில அமைச்சர் திரு தாராசிங் சவான் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேற்று பார்வையிட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்கினார் பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கன மழை பெய்து வருவதன் காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அவுரங்காபாத் ரோத்தஸ் கயா மற்றும் மதுபானி ஆகிய இடங்களில் பல்வேறு சம்பவங்களில் ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அர்வாலில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷகுமார் உத்தரவிட்டுள்ளார் பல்வேறு சம்பவங்களில் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்

அஸ்ஸாமில் வெள்ளம் வடியத் தொடங்கியதை அடுத்து மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சேதங்கள் குறித்த விவரங்களை அதிகாரிகள் மதிப்பீடு செய்து வருகின்றனர்

கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்புப் பகுதிகளில் பெய்து வரும் கன மழை காரணமாக அம்மாநில அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது இதனையடுத்து ஒகனேக்கலில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் சுதந்திரப் போராட்டத்தில் அஸாத் தைரியமான துணிச்சல்மிக்க தலைவராக திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார் அவரது வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு ஊக்கத்தை அளிப்பதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திரப் போரட்ட வீரர் லோக்மானிய திலகரின் பிறந்த தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாடு சுதந்திரம் அடைவதற்கு தமது வாழ்நாள் முழுவதும் போராட்ட வீரராக திகழ்ந்தவர் திலகர் என்று கூறியுள்ளார் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத கட்டமைப்புகளுக்கு எதிராக அந்நாட்டு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மட்டுமே பாகிஸ்தானுக்கு பாதுகாப்பு தொடர்பான ஆதரவு அளிக்க முடியும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்ப் தெரிவித்துள்ளார் வாஷிங்னில் பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கானுடன் பேசிய அதிபர் திரு ட்டிரம்ப் பல ஆண்டுளாக அமெரிக்க அரசு

அமெரிக்க நிதி உதவியை பெற்றுக் கொண்டு அதற்கு எதிராக செயல்படுதாகவும் திரு ட்டிரம்ப் கூறினார் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியா ஏழு தங்கப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் வகிக்கிறது